அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விக்கெட் வித்தியாசதில் பெங்களுர் அணி வெற்றி பெற்றுள்ளது

அப்போது நோய் தொற்று ஏற்பட்டவர்களை கண்டறிவதும் அவர்களுக்கான பரிசோதனையை விரைவாக மேற்கொள்வதும் அவசியம் என்று அறிவுறுத்தினார்

சமூக இடைவெளியை பின்பற்றுவது முக கவசம் அணிவது ஆகியவற்றை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

தேவைக்கு ஏற்ப அவசர சிகிச்சை பிரிவு படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் ஆகியவை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் வாரணாசி நிர்வாகம் காசி கோவிட் கண்காணிப்பு மையத்தை உடனடியாக ஏற்படுத்தியது போல மற்ற பணிகளிலும் தரிதமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் நிலவி வரும் சூழ்நிலை எதிர்கொண்டு செயலாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் வாரணாசியில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்புகளின் பணியினை அவர் பாராட்டினார்

இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணை அமைச்சர்கள் நீல்காந்த் திவாரி ரவீந்திர ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

இரவு நேர ஊரடங்கின் போது போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படும் அவசர மருத்துவ சேவைகளுக்கும் விமான நிலையம் ரயில் நிலையம் செல்ல மட்டும் ஆட்டோ டாக்சி ஆகியவை பயன்படுத்தப்பட அமைதிக்கப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் தளங்களுக்கு வெளியூர் பயணிகள் செல்வதற்கு அனைத்து சுற்றுலா நாட்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பூங்காக்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் உள்ளிட்ட சுற்றுலா தளங்களுக்கு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

தற்போது நடைபெற்று வரும் செய்முறை தேர்வு மட்டும் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது

தடுப்பூசி அளிக்கப்படும் எண்ணிக்கையை விட மொத்த மக்கள் தொகையில் அதிக சதவீதத்தினருக்கு விரைவில் தடுப்பூசி போடுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் நிலவும் பொது சுகாதாரத் துறையில் நிலவும் அவசர காலத்தை கருத்தில் கொண்டு மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவளங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மத்திய அரசே முன்வந்து நிதியுதவி மற்றும் சில சலுகைகளை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த மருந்து குறைந்த விலைவில் பரவலாக கிடைக்கும் விதத்தில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்

மத்திய அரசின் தலையீட்டின் காரணமாக மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் ரெமிடெசிவர் விலையை அதிகளவில் குறைத்துள்ளதாக அவர் கூறினார்